திமுக தலைவா் திரு

கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக முதலமைச்சா் திரு

மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

மேட்டூர் அணையிலிருந்து புள்ளம்பாடி புதிய கட்டளைமேட்டுக் கால்வாய்களின் பாசனத்திற்காக நாளை மறுநாள்முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு

சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திரு

முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் திரு

பாண்டியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

அவை இன்று கூடியதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் டெரக் ஒப்ரேன் தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பினார்கள் அதனைத்தொடர்ந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் உறுப்பினர்களும் இப்பிரச்சினை குறித்து பேசினார்கள் அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு

இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்திருப்பதாகவும் இதுதொடா்பான விவாதத்திற்கு அவா் தயாராக இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

முன்னதாக தமிழகத்தை சேர்ந்த மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் தங்கராஜ் பாண்டியனின் மறைவிற்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

தேர்வு மையங்கள் மற்றும் கேள்வித்தாள்களுக்கான விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் ஒவ்வொரு மையத்திலும் தேர்வு நடவடிக்கைகளை கண்காணிக்க கூடுதல் குறிப்பிட்டாள்

மூன்றடுக்கு முறையை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

இணையதள சேவைகள் தொடர்பான பிரச்சினைகளை கருத்தில்கொண்டு ஆன்லைன் மூலம் தேர்வுகள் நடைபெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

லட்சத்தீவிலிருந்து சூரை மீன் ஏற்றுமதிக்காக கவரத்தியில் உற்பத்தி மேம்பாடு ஏற்றுமதி ஆணைய அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடி கே

லாலு பிரசாத் யாதவ் நேரில் ஆஜராக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது

மத்திய அமைச்சரவை செயலர் தலைமையிலான இக்குழுவில் நிதி மின்சாரம் ரயில்வே நிலக்கரி அமைச்சக செயலர்களும் இடமபெற்றுள்ளனர் நஷ்டத்தில் இயங்கும் அனல்மின் நிலையங்களை லாபகரமாக மாற்றுவது அல்லது இவந்றை திவால் சட்ட பிரிவுகளிலிருந்து விலக்குவது குறித்து இந்த குழு பரிந்துரைக்கும்

சந்தீப் நந்தூரி இன்று தொடங்கி வைத்தார்

குற்றாலத்தில் நடைபெறும் சாரல் திருவிழாவில் இன்று சுற்றுலா பயணிகளுக்கான படகுப்போட்டியை மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவல் திரு